வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இயல்பு வாழ்க்கையை தொடங்க வேண்டுமென்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பங்ளாதேஷ் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள

இது தொடர்பாக அவர் இன்ற வெளியிட்டுள்ள முகநூல் செய்தியில் நான்காவது கட்ட ஊரடங்கில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் தளா்வுகளை அவா் வரவேற்றுள்ளாா் இந்த நோய் தொற்று நம்மிடையே நீண்டகாலம் இருக்கும் என்றும் அதற்கேற்ப நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்ள வேண்டுமென்றும் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்வதற்கு முன்வர வேண்டுமென்றும் துணை குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் நோய் தொற்று குறித்த அச்சததை மக்களிடையே ஏற்படுத்தாமல் சரியான அறிவியல் பூர்வமான தகவல்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார்

இந்த ஆலோசனையின்போது நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்துவது குறித்து இரு தலைவா்குளும் விவாதித்தனா்

ஏதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி தொண்டர்களுக்கு எதிராக அம்மாநில அரசு எந்திரங்கள் செயல்படுவதாக பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா குற்றம்சாட்டியுள்ளார்

இது ஜனநாயக விரோத செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் திரு ஜெ பி நட்டா தெரிவித்துள்ளாா்

மாலத்தீவில் சிக்கிய இந்தியர்களை மீட்க இந்த வாரம் இரண்டு சிறப்பு விமானங்கள் இயக்கப்படவுள்ளன மாலத்தீவிலிருந்து தில்லிக்கும் பெங்களூருக்கும் இநத விமானங்கள் இயக்கப்படவுள்ளன சமுத்திர சேது திட்டத்தின் கீழ்

இது தொடர்பாக இன்று சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடி மூன்றேகால் லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் என்றும்

தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் முடி திருத்தும் நிலையங்களை நாளை முதல் திறக்க அனுமதி அளித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார்

இதன் காரணமாக மேற்கு வங்காளம் ஒடிஸா கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றம் அதளைத் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது எச்சித்துள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவாகள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இந்நிலையில் புயல் நிலவரம் மற்றும் மேற்கொள்ள வேணடிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதம் திரு நரேந்திரமோடி அமைச்ச்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தினார்